என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மாவட்டங்களுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

கொண்டாப்பட்டது இனி விரிவான செய்திகள் புரெவி புயல் இன்று நள்ளிரவு தொடங்கி நாளை அதிகாலை பாம்பன் கன்னியாகுமரி இடையே கரையை கடக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதன் தாக்கம் ராமநாதபுரத்தில் தொடங்கி கன்னியாகுமி வரை அதிகிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதன் காரணமாக ராமநாதபுரம் துத்துக்குடி திருநெல்வேலி கன்னிபாகுமரி தென்காசி விருதநகர் தேனி மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று அதி கனமளழக்கு வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது

நாகை காரைக்கால் துறைமுகங்களில் தொடர்ந்து முன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார் தமிழகத்திற்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்க தயாராக இருப்பதாக அவர் உறுதியளித்தார் புயல் வெள்ள மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்கு தேசிய பேரிடர் மீட்புப்படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா கூறினார்

புயல் சேதங்கள் பெரிய அளவில் ஏற்படாமல் இருப்பதற்கு மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் நிவர் புயலின் போது எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலமைச்சரை பாராட்டி இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் துத்துக்குடி மாவட்டங்களுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்படுவதாக மாநில அரசின் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது இந்த மாவட்டங்களில் அத்தியாவசிய பணிகள் தவிர பிற பணிகளுக்கு பொதுமக்கள் வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது புயல் பாம்பன் கன்னியாகுமரி இடையே கரையை கடக்க வாய்ப்பு உள்ளதால் மாவட்ட நிர்வாகங்கள் ரோந்து பணிகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தமிழக மின்துறை அமைச்சர் திரு தங்கமனி செய்தியாளர்களிடம் பேசுகையில் கனமழை குறாவளி காற்றையடுத்து பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்று கூறினார் புயலுக்கு பின்னர் மின் சீரமைப்புப் பணிகள் உடனடியாக மேற்கொள்ளப்படும் என்றம் அவர் தெரிவித்தார் புயல் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளை ஒலிபரப்ப சென்னை வானொலியின் மாநில செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது இன்றிரவு பத்தரை மணி முதல் நாளை காலை ஆறரை மணி வரை அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை சிறப்பு செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும் இதனை மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் ஆகிய வானொலி நிலையங்களின் எஃப்

ரெயின்போ அலைவரிசைகளில் கேட்கலாம் மத்திய அரசின் வேளாண் சட்டங்களினால் விவசாயிகளுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலத்தில் இன்று வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டந்தோறும் விவசாயிகளுடன் தாம் நடத்திய கலந்துரையாடல்களில் விவசாயிகளே இதனை தெரிவித்ததாக கூறினார் விவசாயிகள் தங்களது விளைப் பொருட்களை விற்பனை செய்வதற்கு எந்தவித கட்டணத்தையும் செலுத்தக்கூடாது என்றும் வரி வகுல் செய்யக்கூடாது என்றும் மத்திய அரசின் வேளாண் சட்டம் தெரிவிப்பதாக முதலமைச்சர் கட்டிக்காட்டினார் வெளி சந்தையில் ஏற்படும் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதை மத்திய அரசின் புதிய சட்டம் தடுத்துநிறுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அரசியல் லாபத்திற்காக மாநில அரசு மீது திமுக குற்றச்சாட்டுகளை கூறிவருவதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அகற்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு வரும் பத்து காவல் நிலையங்களின் பட்டியலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது தமிழகத்தின் சேலம் சூரமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் இரண்டாவது இடத்தை பிடத்துள்ளது இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலனமச்சர் திரு எட்பாடி பழனிசாமி அகில இந்திய அளவில் சேலம் குமாரமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது தமக்கு மகிழ்ச்சியளிப்பதாக கூறினார்

நாட்டின் முதலாவது குடியரகத் தலைவர் பாரத ரத்னா ராஜேந்திர பிரசாத்தின் பிறந்த தினம் இன்று கொண்டாப்பட்டது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மலர்துவி மரியாதை செலுத்தினார் ராஜேந்திரபிரசாத் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் சுயநலம் இல்லாத தொலைநோக்கு கொண்ட சிந்தனையாளர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார்

மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் இவ்வாண்டுக்கான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நினைவு சொற்பொழிவு ஆற்றுகிறார்

டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நினைவு சொற்டொழிவு அகில இந்திய வானொலியில் ஆண்டு சொற்பொழிவாக இடம் பெறுகிறது சிறந்த அரசு நிர்வாகம் என்பது நடப்பாண்டு சொற்பொழிவின் கருப்பொருளாகும் நடிகா் ரஜினிகாந்தின் அரசியல் வருகையை வரவேற்பதாகவும் வாய்ப்பு இருந்தால் அவருடன் கூட்டணி அமைப்போம் என்றும் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் முள்ளதாக இன்று காலை திரு ரஜினிகாந்த் சமூக வலைதளத்தில் அரசியல் கட்சி தொடங்க இருப்பதாக தெரிவித்தார்

இதுகுறித்து அரசியல் கட்சிகள் பல்வேறு கருத்துகளை தெரிவித்து வருகின்றன அன்மையில் மத்திய அரசால் நிறைவேற்றப்பட்ட வேளானர் வர்த்தக விளைபொருள் மேம்பாட்டு சட்டத்தின் காரணமாக தங்களுக்கு மிக சிறந்த வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக மதுரையில் உள்ள வேளாண் விளைபொருள் வனிக குழு தெரிவித்துள்ளது

வர்த்தகத்தில் இதற்கு முன்பு இருந்த வரையறைகள் தளர்வு செய்யப்பட்டுள்ளதால் தங்களது விளை பொருளை நாட்டின் எந்த பகுதியிலும் ஒளிவுமறைவற்ற முறையில் விற்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சென்னை உயா்ரீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இதற்காள நிகழ்ச்சியில் தலைமை நீதிபதி திரு ஏ பி சிஹி அவர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார்